அமலுக்குவருவதாகமாநிலஅரசுஅறிவித்துள்ளது

கோவிட் தொற்றுநிலவரம் குறித்துபிரதமர் திருநரேந்திரமோடிமாநிலமுதலமைச்சர்களுடன் இன்றும் சற்றுநேரத்தில் ஆலோசனைநடத்தஉள்ளார்

தமிழகலஞ்சலழிப்புத் துறைசெயல்பாடுகள் குறித்து மூன்றுவாரங்களுக்குள் அறிக்கைதாக்கல் செய்யமாநிலஅரசுக்குசென்ளைஉயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

தக்கர் இணைதகுதிபெற்றுள்ளனர்

சிலமாவட்டங்களில் நிகழ்ச்சிகள் விழாக்கள் கூட்டங்கள் போன்றவற்றாலும் பொது இடங்களில் மக்கள் அணிவதைதவிர்ப்பதாலும் பணியிடங்களில் முக்கவசம் நிலையானவழிகாட்டுநெறிமுறைகளைமுறையாகபின்பற்றாதனரணத்தாலும் சமீபகாலத்தில் கோவிட் தொற்றபாதிப்பு அதிகரித்துவருவதாகஅதில் கூறப்பட்டுள்ளது மத்தியஉள்துறைஅமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்டவழிதடங்களைதவிர சர்வதேசவிமானப் எனவே போக்குவரத்துக்கானதடைதொடரும் தமிழ்நாடுமுழுவதும் நோய் கட்டுப்பாட்டுபகுதிகளில் தற்போதஉள்ளநடைமுறைகளின்படிஎவ்விததளர்வுகளும் இன்றிமுழுமையான்னரடங்கு கடைப்பிடிக்கப்படும் திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்தகூட்டங்களுக்குநாளைமறுநாள் முதல் தடைவிதிக்கப்படுகிறது சென்னைகோயம்பேடுமற்றும் மாவட்டங்களில் உள்ளமொத்தகாய்கனிவியாபாரவளாகங்களில் சில்லரைவியாபாரகடைகளுக்குதடைவிதிக்கப்படுகிறது தொழிற்சாலைகள் வணிகவளாகங்கள் தனியார் நிறுவனங்கள் அலுவலகங்கள் மற்றும் உணவு விடுதிகளில் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களின் உடல் வெப்பநிலைபரிசோதனைசெய்யப்படுவதையும் கிருமிநாசினிபயன்பாடு முகக்கவசம் அணிவதை உறுதிசெய்தபிறகே அவர்களை அனுமதிக்கவேண்டும் என்பதுடன் முக்கவசம் அணியாதவர்களைகட்டாயம் அனுமதிக்கக்கூடாதுளனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொழில் நிறுவனங்களில் பணியாளர்களுக்குதடுப்பூசிபோடுவதற்கானஏற்பாடுகளைஅந்தந்தநிர்வாகமேசெய்யவேண்டும் மாவட்டங்களுக்கு இடையேஅரசுபொதுமற்றும் தளியார் பேருந்துகளிலும் சென்னையில் இயக்கப்படும் மாநகரபேருந்துகளிலும் பயனிகள் இருக்கைகளில் அமர்ந்துபயனம் செய்வதற்குமட்டும் அனுமதிக்கப்படும் என்றும் நின்றுகொண்டுபயணம் செய்யஅனுமதி இல்லைளனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி ஆந்திரா கர்நாடகாசெல்லும் பேருந்துகளிலும் இதேநடைமுறைபின்பற்றப்படும் வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்துவருவோருக்கு இ பதிவு முறைதொடரும்

நீச்சல் குளங்களில் விளையாட்டுப் பயிற்சிகளுக்குமட்டுமேஅனுமதிக்கப்படும் என்றும் பிறவிளையாட்டு அரங்குகள் மற்றும் மைதானங்களில் பார்வையாளர்களின்றிபோட்டிகளைநடத்திக்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அனைத்தவழிபாட்டுதலங்களிலும் இரவு எட்டுமணிவரைமட்டுமேபொதுமக்கள் வழிபாடுஅனுமதிக்கப்படும் எளினும் திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்தகூட்டங்களுக்குஅனுமதிகிடையாது வாடகைனர் மற்றும் டாக்சிகளில் ஒட்டுநர் தவிர்த்து மூன்றுபேர் வரையும் ஆட்டோகளில் இரண்டுபயணிகளைமட்டுமே அனுமதிக்கவேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நோய் தொற்றுஅறிகுறி இருந்தால் உடனடியாகஅருகில் உள்ளஅரசுமருத்துவமனைகளைஅனுகுவதுடன் நோய் தொற்றுபரவலைதடுக்கும் நடவடிக்கைகளுக்குபொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் தமிழகஅரசுகேட்டுக்கொண்டுள்ளது மாநிலஅரசுஅறிவித்துள்ளகோவிட் தடுப்பு கட்டுப்பாடுகளைபின்பற்றி நிலைமையைசமாளிக்கஒத்துழைக்குமாறுதமிழகமக்களுக்குஆளுநர் திருபள்வாரிவால் புரோஹித் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

மக்கள் அனைவரும் தவறாமல் முகக்கவசம் அனிவதுடன் சமூக இடைவெளியைகடைப்பிடித்து கிருமிநாசினிகொண்டுசுத்தம் செய்தகொள்ளுமாறும் ஆளுநர் கேட்டுக்கொண்டுள்ளார் தகுதியானஅனைவரும் தடுப்பூசிபோட்டுக்கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

தடுப்பூசிபோட்டுக் கொள்ளதகுதியுள்ளஅளைவரும் விரைவில் தடுப்பூசிபோட்டுக் கொள்ளுமாறபிரதமர் வலியுறத்தினா் இதற்காககோ விள் இணையதளத்தில் பதிவு செய்தினொள்ளுமாறம் அவர் மக்களுக்குவேண்டுகோள் விடுத்தார் நாட்டில் தற்போதுள்ளகோவிட் நோய் தொற்றுநிலைமைகுறித்தபிரதமா் திருநரேந்திரமோடி இன்னும் சற்றநேரத்தில் அனைத்தமாநிலமுதலமைச்சர்களுடன் ஆலோசனைநடத்தஉள்ளார் தமிழகத்தின் சார்பில் மாநிலஅரசின் தலைமைசெயலாளர் இந்தஆலோசனையில் பங்கேற்கஉள்ளார் தமிழகலஞ்சலழிப்புத்துறைஅரசியல் கட்சிகளிடமிருந்துவிலகிஎந்தஅளவுக்குசுதந்திரமாகசெயல்படுகிறதுஎன்பதுகுறித்து முன்றுவாரங்களுக்குள் அறிக்கைதாக்கல் செய்யதமிழகஅரசுக்குசென்னைஉயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பானவழக்கைவிளரித்தலைமைநீதிபதிதிரு சஞ்சீப் பானர்ஜி தலைமையிலானஅமர்வு ஊழல் எனும் புற்றநோய் நம்மைகொல்வதாகவும் ஊழல் காரணமாகநிலஅபகரிப்புகள் நடப்பதுடன் நீர் நிலைகள் மாயமாவதாகவும் கவலைதெரிவித்தனர் முன்றுஆண்டுகளில் எத்தனைமாழல் கடந்த வழக்குகளைலஞ்சஒழிப்புத்துறைகையாண்டுள்ளதுஎன்பதுகுறித்தும் அறிக்கைதாக்கல் செய்யநீதிபதிகள் உத்தரவிட்டனர்

மாவட்டசெய்திகள் சேலம் மாவட்டத்தில் காடுகளில் தீபிடித்தால் அதனைதடுப்பதற்காக பள்ளி கல்லூரி மாணவர்கள் தன்னார்வதொண்டர்களாகதேர்வு செய்யப்பட்டுபயிற்சிஅளிக்கப்பட்டுவருகிறது

இவர்களுக்குமத்தியவிளையாட்டுத்துறைஅமைச்சர் திருகிரண் ரிஜிஐூ வாழ்த்துதெரிவித்துள்ளார்